வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தி உள்ளார்

கிரண்பேடி இன்று பாகூர் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு அருண்ஜெட்லி நினைவாக மரக் கன்றுகளை நடும் இயக்கத்தில் ஈடுபட்டார்

மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நாடுகளின் அரசுத் தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்திக்கவிருக்கிறார் அமெரிக்க அதிபர் திரு டொனல்ட் டிரம்ப் இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஜெர்மனி அதிபர் திருமதி

ஜி செவன் கூட்டமைப்பின் முக்கிய கூட்டாளி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இம்மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று பஹ்ரைன் தலைநகர் மனாமா வில் அந்நாட்டு மன்னர் ஹமாது பின் ஈசா அல் கலிஃபா வை சந்தித்து பேசினார் இருதரப்பு மற்றும் பிராந்திய ரீதியிலான பல்வேறு பிரச்னைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது முன்னதாக பஹ்ரைன் பிரதமர் இளவரசர் கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா வையும் சந்தித்து பேசினார் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சாரம் விண்வெளி சூரியசக்தி ருபே அட்டையின் பயன்பாடு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமரின் பஹ்ரைன் பயணத்தின் போது பஹ்ரைன் மன்னரின் மறுமலர்ச்சி விருது அவருக்கு வழங்கப்பட்டது பஹ்ரைனில் உள்ள இந்திய சமூகத்தினர் இடையே பிரதமர் உரையாற்றினார் வளைகுடா பகுதியில் புதுப்பித்து கட்டப்பட்டுள்ள பழங்கால இந்துக் கோவிலான ஸ்ரீநாத்ஜி ஆலயத்தையும் அவர் திறந்து வைத்தார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தத் தக்க பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலுமான தடுக்கும் முயற்சிகளில் மக்கள் கை கோர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

செப்டம்பர் மாதம் நாடு முழுவதும் ஊட்டச் சத்து நிலவரத்தை மேம்படுத்துவதற்கான இயக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் உணவின் மகத்துவத்தை போற்றும் சமஸ்கிருதப் பொன்மொழியை அவர் சுட்டிக்காட்டி பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் சமச்சீரான சத்து மிகுந்த உணவு அவசியம் என்றார்

வரும் வியாழக்கிழமை தேசிய விளையாட்டு தினத்தின் போது நாட்டு மக்களின் உடல் தகுதியை உறுதிப் படுத்துவதற்கான ஃபிட் இண்டியா இயக்கம் தொடக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார் டிஸ்கவரி சேனலில் தாம் பங்கேற்ற மேன் வெர்சஸ் வைல்ட் நிகழ்ச்சி ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து தற்போது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மக்கள் அதிகம் பேசி வருவதாகவும் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உட்பட இயற்கை மற்றும் வனவிலங்கு தொடர்பான இடங்களை சென்று பார்க்க மக்களை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

இலக்குகள் இயன்றவரை அதிக வேகத்தில் எட்டப்படுவதே புதிய இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார்

மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் வாழ்விற்கும் மோகனன் என்றே அழைக்கப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்விற்கும் இடையில் பல ஒற்றுமைகள் உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் நேற்று காலமான மூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான அருண்ஜெட்லியின் உடல் இன்று புதுடெல்லி நிகம்போத் காட் மயானத்தில் முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் முன்னிலையில் அருண்ஜெட்லியின் மகன் ரோஹன் தந்தையின் சிதைக்கு தீ மூட்டினார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி மத்திய அமைச்சர்கள் திரு அமீத் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு ரவிஷங்கர் பிரசாத் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திருமதி ஸ்மிருதி இரானி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஜோதிராதித்யா சிந்தியா திரு கபில் சிபல் உள்ளிட்டோர் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டனர் டெல்லி குஜராத் மஹாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்றனர் முன்னதாக அருண்ஜெட்லி யின் உடல் புதுடெல்லி பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த போது ஏராளமான பொது மக்கள் மறைந்த தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து அருண்ஜெட்லியின் உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பீரங்கி வண்டியில் ஊர்வலமாக மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர்

மறைந்த தலைவர் அருண்ஜெட்லி யின் நினைவாக சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது

கிரண்பேடி கூறியுள்ளார்

துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் இக்கூட்டத் தொடரில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வரும் புதன்கிழமை நடப்பு நிதியாண்டிற்கான மாநில அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இக்கூட்டத் தொடரில் பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து விற்கு எதிராக என் ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாலும் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையிலான மோதல் போக்கு பல்வேறு திட்டங்களுக்கான நிதிப் பற்றாக்குறை ஹைட்ரோ கார்பன் திட்டம் புதிய கல்வி கொள்கை போன்ற பல பிரச்னைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பக் கூடும் என்பதாலும் இக்கூட்டத் தொடர் பரபரப்பாகவே அமையும் என எதிர்பார்க்கப் படுகிறது

சுதாகர் உத்தரவிட்டுள்ளார் சட்டமன்றக் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அரசு ஊழியர் உட்பட சில பிரிவினரால் உத்தேசிக்கப்பட்டு உள்ள ஆர்ப்பாட்டங்களால் இப்பகுதியில் அமைதி பாதிக்கப்படலாம் என்பதைக் கருத்தில் கொண்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கத்துடன் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்

நிதி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் வினோத் குமார் பால் பட்டமளிப்பு உரை நிகழ்த்தி ஜிப்மரில் படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டங்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினார் நாட்டில் கூடுதல் எண்ணிக்கையில் சிறப்பு மருத்துவர்களை உருவாக்க அதிக வேகத்தில் அசாதாரண நடவடிக்கைகள் தேவை என்றும் தொற்று நோய் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்த சிறப்பு முயற்சிகள் அவசியம் என்றும் பட்டமளிப்பு உரையில் அவர் வலியுறுத்தினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டின் முக்கிய வளர்ச்சி திட்டமாக திறம்பட்ட முறையில் உருவெடுத்து இருப்பதாகவும் அவர் கூறினார் பல்கலைக்கழக தொலைநிலைக் கல்வி புதுச்சேரி இயக்குநரகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படும் கூட்டாளி நிறுவனங்களை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்களின் வருடாந்திர கூட்டம் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடைபெற்றது தொலைநிலைக் கல்வி மாணவர்களுக்கான சேவைகளை வலுப்படுத்துதல் அந்தந்தப் பகுதிகளின் உள்ளுர் தேவைகளுக்கு ஏற்ப புதிய படிப்புகளை அறிமுகம் செய்தல் மற்றும் பல்வேறு பிரச்னைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

கேரள மாநிலம் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவருடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது